மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்று உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுபாட்டை சமாளிப்பதற்கு அதிகாரிகள் அளவிலான குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

தேதி தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அறிவித்துள்ளார்

இண்டஸ் பங்களாதேஷ் அணிகள் விளையாடி வருகின்றன

கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்றவர்கள் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டர் மக்களவையின் தற்காலிக தலைவர் திரு வீரேந்திரகுமார் புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நாளையும் நடைபெறும்

முன்னதாக இன்று காலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தற்காலிக அவைத் தலைவா் திரு வீரேந்திரகுமாருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் செயல்பட ஆக்கப்பூர்வமாக வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் முக்கியமானது என்றும் விவாதத்தில் பங்கேற்று நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்ற வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற மக்களவைத் தோதலில் பெண்கள் கூடுதலாக வெற்றிபெற்றிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற செயல்பாடுகள் சுமூகமாக இருந்தால் அரசின் செயல்பாடுகளும் திறமையானதாக இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் கூட்டம் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது

சென்னையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் ழகல் நாளன்று மாற்றுத் திறனாளிகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று கூறியுள்ளார்

தரவரிசைப் பட்டியல் வெளியிட்டப் பின்பு சிறப்புப் பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் எந்தெந்த தேதிகளில் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் பதிவு செய்துள்ள தொலைபேசிய எண்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் அவர் கூறியுள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கைகான கலந்தாய்வு முதல் முறையாக தரமணியில் உள்ள சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறும் என்றும் அமைச்சள் திரு அன்பகழன் அந்த அறிக்கையில் தெரிவிததுள்ளார் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது

நடுத்தர வர்த்தக நிறுவனங்களான மளிகைக்கடைகள் மற்றும் மருந்து கடைகளுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் மற்றும் ஜயாயிரம் ரூபாய் முறையில் அபராதம் வசூலிக்கப்படும் மூன்று முறை அபராதம் விதித்த பின்பும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது

நிலவும் குடிநீர் தட்டுபாட்டை சமாளிப்பதற்னு அதிகாரிகள் அளவிலான தமிழகத்தில் கண்காணிப்பு குழுக்களை அமைத்து நடவடிக்கை எடுக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

தண்ணீர் தட்டுபாடு காரணமாக எந்த ஹோட்டலும் மூடப்படவில்லை என்றும் மென்பொருள் நிறுவனங்கள் தங்கள் ஊழியாகளில் ஒரு பகுதியினரை வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய அனுமதிப்பது ஆண்டு முழுவதும் உள்ள நடைமுறையே என்றும் அவர் குறிப்பிட்டார்

மதுரையில் குடிநீர் தேவையை நீண்ட கால அடிப்படையில் பூர்த்தி செய்ய ஏதுவாக புதிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் குடிநீர் தட்டுபாடு குறித்து பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் தெரிவிக்கப்படும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் குடிநீரை சிக்களமாக பயன்படுத்தமாறும் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்றும் அமைச்சா் திரு வேலுமணி கேட்டுக் கொண்டாா் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்ச்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் நிலத்தடி நீர்வளத்தை பெருக்க மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் தமிழகம் முழுவதும் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்த அதை ஒரு தீவிர இயக்கமாக நடத்த மாநில அரசு முன்வர வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் மழை நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை வீடுகளில் மட்டுமன்றி பொது இடங்களிலும் உருவாக்க வேண்டியது கட்டாய தேவையாகும் என்றும் அவா் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

வழக்கு இன்று நீதிபதி திரு பார்த்தீபன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்வாணையத்தின் துணைச்செயலளார் தாக்கல் செய்த பதில் மனுவில் இத தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்விகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு மூன்று பேர் கொண்ட நிபுணர் குழுவை தேர்வாணையம் அமைத்தாகவும் அந்த குழு அளித்த அறிக்கையில் மாதிரி வினாத்தாளில் ஏழு கேள்விகளுக்கான மாதிரி விடைகள் தவறானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மனுதாரர் உள்ளிட்டோருக்கு ஆறு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்பட்டு தோ்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வாணையத்தின் இந்த பதில் மனு தொடர்பாக மனுதாரர் பதிலளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை உயா்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான மலு நீதிபதிகள் திரு மணிக்குமார் மற்றும் திரு சுப்ரமணியம் பிரசாத் அமா்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது தேர்தல் அதிகாரியின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மக்களவைத் தேர்தலுக்கு முன் ஏழு முறை வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கபபட்டது என்றும் வாக்காளர் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று எந்த புகாரும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர் புயல் காரணமாக தென்மேற்கு பருவமழையின் வடக்கு நோக்கிய நகர்வு வாயு தடைபப்பட்டுள்ளதால் காற்றின் ஈரப்பதம் வெகுவாக குறைந்தள்ளதாகவும் இதன் காரணமாக வடதமிழகத்தின் பல மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

சேலம் மாவட்டத்தில் மின்துறையில் பணி புரியும் ஊழியர்களின் மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் அவர்களுக்கான இரண்டுநாள் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது

முன்னதாக டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது நாளை மான்செஸ்ட்டரில் நடைபெறும் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் மோகுகின்றன